என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

மத்திய அமைச்சர் திரு பிரகலாத்சிங் மாநில வழங்குமாறு அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார் நியூசிலாந்து பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ள திருமதி

பிரதமராகிறார்

வாளறிவன் மற்றும் ஷாஹு துஷார் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர்

நாட்டில் தற்போது மூன்று தடுப்பூசிகளின் சோதனை மூன்றாம் கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்டை நாடுகளுடன் இணைந்து தடுப்பூசி அராய்ச்சி மேற்கொண்டு வருவது குறித்து அதிகாரிகள் தெரிவித்த போது உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளுடன் இணைந்து ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் மருந்து பொருட்கள் விநியோகிக்க உதவ வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார் தடுப்பூசி விநியோகத்திற்காக அமைக்கப்பட்ட தேசிய வல்லுநர் குழு மாநில அரசுகளுடன் இணைந்து இதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமரிடம் கூறப்பட்டது

பொது மமக்கள் தொடர்ந்து சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் முகக்கவசம் அணிவது சககளை துய்மையாக வைத்துக் கொள்வது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டுமௌ அவர் கேட்டுக் கொண்டார்

ஏழ மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை இந்த பண்டிகை கொண்டுவர வேண்டுமென்று வாழ்த்துவதாக பிரதமர் கூறியுள்ளார் நவராத்திரி தொடங்கியதைபொட்டி பொது மக்கள் தங்கள் வீடுகளில் கொலு வைத்து பல்வேறு அலங்காரங்களில் பொம்மைகளை காட்சிப்படுத்தியுள்ளனர்

தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

ஆந்திரப்பிரதேசத்தில் உள்ள விஜயவாடா கனகதர்கா கோவிலில் பிரசித்தி பெற்ற நவராத்திரி திருவிழா இன்று தொடங்கியது கொல்கத்தாவில் தர்கா பூஜை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது

திருமலை திருப்பதியில் நவராத்திரி பிரம்மோற்சவம் நேற்று தொடங்கியது

இதுகுறித்து மத்திய வேளாண்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு பஞ்சாப் கேரளா ஹரியானா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் சத்தீஸ்கர் ஜம்மு கஷ்மீர் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அதிகளவில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்கும் கிராண்ட் சேலஞ்ச் வருடாந்திர மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார் வரும் திங்கட்கிழமை தொடங்கும் இந்த மாநாடு காணொலி காட்சி வாயிலாக மூன்று நாட்கள் நடைபெறுகிறது மருத்துவத் துறையில் சர்வதேச அளவில் ஆராய்ச்சியை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டறிவதை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது நாட்டிலுள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள ஆராய்ச்சி உள்கட்டமைப்புகளை தொழில் முனைவோர் மற்றும் தொழில் துறையினர் பயன்படுத்திக் கொள்ள விரைவில் அனுமதி வழங்கப்பட உள்ளது மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் சார்பில் இதற்கான திட்டம் தயார் செய்யப்பட்டு வரும் நிவையில் சோதனை அடிப்படையில் பல்வேறு கல்லூரிகளில் ஆராய்ச்சி கட்டமைப்பை தொழில் துறையினர் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உயர்கல்வித் துறையை மேம்படுத்தவும் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் நாட்டில் ஆராய்ச்சி உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முருகப்பெருமானின் திருக்கோவில்களை இணைக்கும் சுற்றுவாத் திட்டத்திற்கு விரைந்து அனுமதி வழங்குமாறு மத்திய கற்றுவாத் துறை அமைச்சர் திரு பிரகவாத்சிங் பட்டேலிடம் மாநில கற்றுவாத் துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் வலியுறுத்தியுள்ளார் கற்றுலாத்துறை அமைச்சர்களின் காணொலி மாநாட்டில் பங்கேற்றுப் பேசிய திரு வெல்லமண்டி நடராஜன் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருத்தணி திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை பழநி சுவாமிமலை மற்றும் திருச்செந்துர் ஆகியவற்றை இணைக்கும் சுற்றுலாத் திட்டத்திற்கு அனுமதி வழங்க வலியுறுத்தினார்

இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு என்ற அளவில் குறைவாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இந்நோய் தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ கட்டமைப்பு வசதிகளும் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இதேபோல் பரிசோதனைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இந்த நோய் தொற்று தொடர்பாக தேவை அடிப்படையில் மாநில அரசுகளுக்கு மத்திய குழு ஆலோசனை வழங்கி வருவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

இதனைபொட்டி அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துனை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றி தொண்டர்களுக்கு இளிப்புகளை வழங்கினார் சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் அக்கட்சியின் இனை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கட்சிக் கொடியை ஏற்றி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் அடுத்த அஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிப் பொறுப்பை ஏற்க கட்சியினா் பாடுபட வேண்டுமென்று இரு தலைவா்களும் கேட்டுக் கொண்டுள்ளனா்

நியூசிலாந்து பொதுத் தேர்தலில் திருமதி ஜெசிந்தா ஆர்டன் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராகிறார்

நாடாளுமன்றத்தில் அந்தக் கட்சிக்கு முழு பெரும்பான்மை கிடைத்துள்ளது

எதிர்கட்சியான தேசியக் இந்தத் தேர்தலில் படுதோல்வியடைந்துள்ளதாக தகவல்கள் கட்சி தெரிவிக்கின்றன

ஷா்ஜாவில் நடைபெறும் தில்லிக்கு எதிரான மற்றொரு ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை அணி பேட்டிங்கை தேர்ந்தெடுத்துள்ளது ஷேக் ரஸல் சர்வதேச இணையவழி துப்பாக்கிச்சுடுதல் போட்டியில் இந்தியாவின் சார்பில் இளவேனில் வாலறிவன் மற்றம் ஷாஹு துஷார் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தேசிய ரைபிள் கூட்டமைப்புத் தெரிவித்துள்ளது